தடுப்பூசிசெலுத்துவதற்கானபதிவு இன்றுதொடங்குகிறது

அஸ்ஸாமில் இன்றுகாலைக்திவாய்ந்தநிலநடுக்கம் ஏற்பட்டது

புள்ளிநான்காகபதிவானது பிரதமர் திரு நரேந்திரமோடி அஸ்ஸாம் முதலமைச்சரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுநிலைமையைகேட்டறிந்தார்

பிரகாஷ் அறிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுசென்னை ஹைதராபாத் அணிகள்மோதுகின்றன

ஆக்ஸிஜன் வீணாவதைகுறைக்க இந்தசெவிலியர்கள் நடவடிக்கைஎடுப்பார்கள்

மாநிலத்தில் உள்ளஅனைத்துமருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறப்பு ஆக்ஸிஜன் செவிலியர்களைநியமிக்கஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

அவ்வப்போதுள்ளநிலைமையைபரிசீவித்து தேவைக்கேற்பகூடுதல் நாட்களுக்கு ஆக்ஸிஐன் உற்பத்திசெய்வதுபற்றி இதற்கெனநியமிக்கப்பட்டுள்ளகண்காணிப்புக் முடிவ செய்யலாம் என்றுஉத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திதவிர வேறுஎந்தநடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லைஎன்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

சில இடங்களில் கட்டிடங்கள் இடிந்துவிழுந்தன பதற்றம் அடைந்தமக்கள் வீடுகளைவிட்டுவெளியேவந்தனர் உயிர்ச்சேதம் பற்றியவிவரங்கள் உடனடியாகதெரியவரவில்லைஎன்றுளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தாசோனாவாலிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுநிலநடுக்கம் பற்றியபாதிப்புகளைகேட்டறிந்தார்

அஸ்ஸாம் முதலமைச்சரைதொலைபேசியில் தொடர்பு கொண்டஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ளசேதவிவரங்களைகணக்கெடுக்கும்படிகேட்டுக் கொண்டார் மாநிலஅரசுக்கு மத்தியஅரசுஅனைத்தஉதவிகளைவழங்கும் என்றும் அவர் உறுதிஅளித்தார் தில்லிதுணைநிலைஆளுநருக்குசிறப்பு அதிகாரம் அளிக்கும் தேசியதலைநகர் நிர்வாகதிருத்தச் சட்டம் நேற்றுமுதல் அமலுக்குவருவதாகமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

தேனிமாவட்டத்தில் வீட்டுவசதிவாரியகுடியிருப்புகள் கோவிட் பராமரிப்பு மையங்களாகமாற்றப்பட்டுவருவதாகமாவட்டஆட்சியர் திரு கிருஷ்ணன் உன்னிதெரிவித்துள்ளார் இதுகுறித்துளமதுதேனிமாவட்டசெய்தியாளர் தரும் தகவல்

அன்னாரதுமறைவுக்குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடிஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லியில் நடைபெறஉள்ளஆட்டத்தில் சென்ளைஅணி ஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது

ஜீவன் நெடுஞ்செழியன் இணை இன்று பங்கேற்கிறது